நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

வாராக்கடன் விகிதம் குறைந்து வருவதால் பொதுத்துறை வங்கிகள் சரிவிலிருந்து மீண்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்திருக்கிறார்

நடத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

முதல் வரத்தொடங்கும் என்று மின்துறை அமைச்சர் திருதங்கமணி தெரிவித்திருக்கிறார்

ஆட்டம் சமனில் முடிவடைந்தது இனி விரிவான செய்திகள் வாக்கு வங்கி அரசியல் நாட்டை கரையான்கள் போல் அரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் மத்தியப்பிரதேச மாநில தலைநகர் போபாலில் நேற்று பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா பிறந்த நாளை முன்னிட்டு பிஜேபி ஊழியர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பேசிய அவர் வாக்கு வங்கி அரசியலிலிருந்து நாட்டை பாதுகாக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபட்டால் மற்ற கட்சிகளுக்கு மட்டுமல்ல தமது கட்சிக்கும் பாதிப்பு ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வாக்கு வங்கி அரசியல் வளர்ச்சியைப் பற்றி சிறிதும் கவனம் செலுத்தாது என்றும் இதனால் தான் நாடு கடந்த பல ஆண்டுகளாக பின்தங்கிவிட்டது என்றும் அவர் கூறினார் முத்தலாக் விவகாரம் குறித்து அவர் பேசுகையில் மதங்களைக் கடந்து ஒவ்வொரு மகளிரும் சும உரிமை பெற உரிமை உடையவர்கள் என்று அவர் தெரிவித்தார் நாட்டில் வாராக்கடன் விகிதம் குறைந்து வருவதாகவும் பொதுத்துறை வங்கிகள் சரிவிலிருந்து மீண்டு வருவதாகவும் மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார் பொதுத்துறை வங்கிகளின் தலைவர்களுடன் தில்லியில் நேற்று ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வங்கிகளில் கடன் வாங்கிவிட்டு திருப்பீச் செலுத்தாதவர்கள் மீது அரசு உரிய நடவடிக்கையை எடுத்து வருவதாகக் கூறினார் வங்கிகள் கடன் வழங்குவது அதிகரித்து வருவது அதன் ஆரோக்கியமான போக்கை காட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஊழியர்களின் நலனைக் கருத்தில் கொண்டே விஜயா வங்கி பரோடா வங்கி தேனா வங்கி ஆகியவற்றை ஒரே வங்கியாக இணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் பிரதம மந்திரி சுகாதார காப்பீட்டு திட்டம் தொடங்கிய முதல் நாளிலேயே ஆயிரம் பேர் பயனடைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

சென்னையில் புதிய தலைமைச் செயலகம் கட்டியதில் முறைகேடு செய்தது தொடர்பாக திமுக மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

மாநில திட்டங்களை நிறைவேற்ற நிதி வேண்டும் என்பதற்காக மத்திய அரசோடு இணக்கமாக இருந்து வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் மாநில நலனுக்கு எதிரான திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்தால் அதை அஇஅதிமுக அரசு எதிர்க்கும் என்றும் அவர் தெரிவித்தார்

தங்கமணி கூறியிருக்கிறார்

தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையங்களில் மின் உற்பத்தி தடையின்றி நடைபெற முன்கூட்டியே நிலக்கரியை இருப்பு வைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் உடன்குடி அனல்மின் நிலையத்தில் நிலக்கரி இறங்குதளம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாகவும் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் பள்ளிக் கல்வித்துறை வெளியிடும் கற்றறிக்கைகளை அனைத்துப் பள்ளிகளும் முறையாக பின்பற்றி வருகிறதா என்பதைக் கண்காணிக்க என்ன ஏற்பாடு உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் வினவியுள்ளது இது தொடர்பாக மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளையும் ஆய்வு செய்து இரண்டு வாரங்களுக்குள் அறிக்கை அளிக்குமாறு மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு நீதிபதி திருகிருபாகரன் உத்தரவிட்டார் முன்னதாக இது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பள்ளிகளில் இரண்டாம் வகுப்பு வரை வீட்டுப்பாடம் வழங்கக்கூடாது என்ற உத்தரவை முதன்மைக் கல்வி அதிகார் அனைத்து மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கையாக அனுப்பியுள்ளதாகக் கூறினார் இது தொடர்பாக பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் தரப்பில் அறிக்கை ஒன்றும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது ஏர்செல் மேக்ஸிஸ் வழக்கில் திரு கார்த்தி சிதம்பரத்தை தங்களது காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதிக்க வேண்டுமென்று மத்திய அமலாக்க இயக்குநரகம் விடுத்த கோரிக்கையை பரிசீலிப்பதாக தில்லி நீதிமன்றம் கூறியுள்ளது இதுகுறித்து அமலாக்க இயக்குனரகம் தாக்கல் செய்துள்ள மனுவை சிறப்பு நீதிபதி ஓ பி சைனி விசாரணைக்கு ஏற்றுக் கொண்டார் இந்த வழக்கில் கார்த்தி சிதம்பரம் தாக்கல் செய்துள்ள முன்ஜாமீன் மலு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ள அடுத்த மாதம் கீம் தேதி இந்த மனு மீதான விசாரணையும் நடைபெறும் என்று நீதிபதி கூறினார் அதுவரை கார்த்தி சிதம்பரம் மீது அமலாக்க இயக்குநரகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் அவர் உத்தரவிட்டார் நோய்த்தாக்குதல் காரணமாக தமிழ்நாட்டிலிருந்து வனாமி இறால் ஏற்றுமதி குறைந்துள்ளதாக தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு

நாகூரில் நேற்று நடைபெற்ற இறால் நோய் தாக்குதல் மற்றும் ஏற்றுமதி பாதிப்பு குறித்த கருத்தரங்கில் பேசிய அவர் நோய் தாக்குதல் காரணமாக மாநிலத்தில் அதிகமாக இறால் பண்ணைகள் உள்ள பட்டுக்கோட்டை மற்றும் நாகை மாவட்டங்களில் பண்ணை உரிமையாளர்கள் பேரிழப்பை சந்தித்து வருவதாகக் கூறினார் சென்னையில் உள்ள மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் சர்வதேச அறிவியல் திருவிழா இன்று தொடங்குகிறது இதனையொட்டி இந்நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து அறிந்துகொள்வதற்கு கண்காட்சி மற்றும் ஆய்வுக் கூடங்களை மாணவர்கள் நேரடியாக பார்வையிடுவதற்கு அனுமதிக்கப்படுகிறது காலை ஒன்பதரை மணி முதல் மாலை ஐந்தரை மணி வரை இதனை பார்வையிடலாம் மத்திய அரசின் திறன் இந்தியா திட்டத்தின் கீழ் தேனி மாவட்டத்தில் கனரா வங்கியின் ஊரக வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தில் சுயதொழில் பயிற்சி மட்டுமல்லாமல் தனி நபர்களின் திறன்களை மேம்படுத்தும் பயிற்சியும் வழங்கப்படுவதாக பயிற்சியாளர் திரு மோகன் கூறுகிறார்

ராம்நாத் கோவிந்த் தொடங்கி வைக்கவுள்ளதாக மத்திய புவி அறிவியல் துறை செயலர் திரு ராஜீவன் தெரிவித்துள்ளார் ஐ நா பொதுச்சபை கூட்டத்தில்கலந்து கொள்ள நியுயார்க் சென்றுள்ள வெளியறவு அமைச்சர் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் நேற்று பிஜி எஸ்தோனியா கரினாம் ஆகிய நாடுகளின் தலைவர்களை சந்தித்துப் பேசினார்

கடல் சாகச பயணம் மேற்கொண்டபோது புயலில் சிக்கிய இந்திய கடற்படை கமாண்டர் அபிவாஷ் டோமி உடல்நிலை சீராக இருப்பதாக மும்பை மருத்துவமனை கூறியுள்ளது தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

தருமபுரி மாவட்டம் அருரை அடுத்த தீர்த்தமலையில் புகழ்பெற்ற தீர்த்த கிரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள மிகவும் பழமையான பெரிய குளத்தை தூர்வாறும் பணி தொடங்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் வெண்மனம்புதூர் கிராமத்தில் இன்று நடைபெறவிருந்த மக்கள் தொடர்புத்திட்ட முகாம் நிர்வாகக் காரணங்களால் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதிமகேஸ்வரி ரவிகுமார் கூறியுள்ளார்